கடந்துள்ளது

தில்லியில் உள்ளளய்ம்ஸ் மருத்துவமனை நாடுமுழுவதும் உள்ளமருத்துவர்களுக்குகாணொலிக் காட்சிவாயிலாகமருத்துவஆலோசனையைதொடங்கியுள்ளது

உள்ளவிண்வெளிமையத்திலிருந்துவெற்றிகரமாகசெலுத்தப்பட்டது

இதையடுத்து

அதேநேரத்தில் இறப்பு விகிதத்தைப் பொறுத்தவரைநாளுக்குநாள் குறைந்து

லடாக் தில்லி ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் ஆகியமாநிலங்களில் குணமடைவோர் விகிதம் தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எண்ணிக்கைஅடிப்படையில் பார்த்தால் மஹாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லிஆகியமாநிலங்களில் அதிகமானோர் இந்நோய்த் தொற்றிலிருந்துகுணமடைந்துள்ளனர்

இந்தஒன்பதுரயில் நிலையங்களிலும் அனைத்துகட்டமாப்பு வசதிகளும் உள்ளதாகவடக்குமற்றும் மத்தியரயில்வேபொதுமேலாளர் திரு ராஜீவ் சௌத்ரிதெரிவித்தார் மூலமாகநோயாளிகளைஅழைத்துவரும்போது ஆம்புலன்ஸ் அந்தவண்டகள் ரயில்பெட்டிக்குஅருகாமையில் செல்லும் வகையில் இந்தப் பெட்டிகள் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

சௌத்ரிதெரிவித்தார்

நாட்டின் பல்வேறபகுதிகளில் உள்ள இம்மருத்துவமனையின் மருத்துவர்கள் தீவிரசிகிச்சைப் பிரிவில் உள்ளநோயாளிகளின் உடல்நிலைகுறித்தஅறிக்கையைபரிசீலித்து அவர்களுக்குஎவ்வாறுசிகிச்சைஅளிக்கவாம் என்பதுகுறித்துவிவாதிக்க இந்தகாணொலிதொடங்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் தாங்கள் அளிக்கும் சிகிச்சைகள் குறித்துஒருவருக்கொருவர் கருத்துக்களைபரிமாறிக் கொள்வதோடுசிறந்தசிகிச்சையைமற்றவர்களும் பின்பற்ற இந்தகாணொலிஆவோசனைமுறைஉதவும் என்றுசெய்திகள் தெரிவிக்கின்றன

இந்ததிட்டத்தின்கீழ் உள்ளநோயாளிகளுக்குசிகிச்சைஅளிக்கும் மருத்துவர்களுக்குஆலோசனைகள் வழங்கப்படுவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் எட்டு புதியதொழில் முதலீட்டுதிட்டங்களைதொடங்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திருஎடப்பாடிபழனிசாமிமுன்னிலையில் இன்றுகையெழுதாகின முதலமைச்சர் இந்தஎட்டுதிட்டங்களில் ஐந்துதிட்டங்களுக்குநேரடியாகவும் மூன்றுதிட்டங்களுக்குகாணொலிகாட்சிவாயிலாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகமாநிலஅரசுதெரிவித்துள்ளது

பணிகளைபொதுப்பணித்துறையின் புராதனகட்டடங்கள் பாகுகாப்புப் பிரிவு இந்தப் மேற்கொள்ளப்படவுள்ளதாகமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தநிகழ்ச்சியில் தமிழ் பண்பாடுமற்றும் தொல்லியல் துறைஅமைச்சர் திரு

பாண்டியராஜன் கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் வாரியத் துறைஅமைச்சர் திரு ஜி பாஸ்கரன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர்

மத்தியகிழக்குபகுதியில் விண்வெளிதொழில்நுட்பத்தில் மற்றநாடுகளைவிடஐக்கிய அரபு எமிரேட் முன்னிலையில் உள்ளது

சீனாவில் மதரீதியானசிறுபான்மைமக்களுக்குஎதிராகமனிதஉரிமைமீறல்கள் நடப்பதாகபிரிட்டன் குற்றம் சாட்டியுள்ளது

இம்மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு குடும்பகட்டுப்பாட்டுஅறுவைசிகிச்சைகள் நடத்தப்படுவதாகவும் இதுகுறித்துசர்வதேச சமூகத்தின் கவளத்திற்குகொண்டுசெல்வப்படவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஹாங்காங்கில் போராடும் மக்களுக்குஎதிராகசீனாகொண்டுவந்துள்ள புதியசுட்டத்திற்குஎதிராகஅடுத்தகட்டநடவடிக்கையைபிரிட்டன் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்